பகுதியிலிருந்து சீனப் படைகள் விலகிவருகின்றன

நாடு முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னங்களை சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

விமானங்களை ஏர் இந்தியா நிறுவனம் இயக்கவுள்ளது இந்தியா சீனா இடையே நடைபெற்ற பேச்சுக்களைத் தொடர்ந்து கல்வான் பள்ளத்தாக்குப் பகுதியிலிருந்து சீனப் படைகள் விலகிவருகின்றன அந்தப் பகுதியில் கடந்த சில வாரங்களாக அமைக்கப்பட்டிருந்த முகாம்களையும் சீன மக்கள் விடுதலை ராணுவம் மூடி வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன சீன ராணுவ வீரர்களை ஏற்றிக் கொண்டு அந்நாட்டின் ராணுவ வாகனங்கள் அங்கிருந்து புறப்பட்டுள்ளதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக எல்லையில் ஏற்பட்ட பதற்றத்தைத் தணிக்க இந்தியா சீனா ராணுவ உயரதிகாரிகள் இடையே தொடர்ந்து பேச்சுக்கள் நடத்தப்பட்டன முன்னதாக கடந்த மாதம் இருநாடுகளின் வெளியுறத்துறை அமைச்சர்களும் இப்பிரச்சினை தொடர்பாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினர் சுதந்திரப் போராட்ட வீரர் ஷியாமா பிரசாத் முகாஜியின் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி ஆகியோர் அவருக்கு புகழாரம் குட்டியுள்ளனர் ஷியாமா பிரசாத் முகாஜி சிறந்த தேச பக்தர் என்றும் நாட்டின் ஒற்றுமைக்காக அயராது உழைத்தவர் என்றும் திரு வெங்கைய நாயுடு தனது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து இருப்பதற்கு பாடுபட்டவர் அவர் என்றும் திரு நாயுடு தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அளப்பரிய பங்களிப்பை ஆற்றியவர் திரு முகர்ஜி என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது சிந்தளைகளும் கோட்பாடுகளும் லட்சக்கணக்காள இந்தியர்களுக்கு ஆதர்ச சக்தியாக திகழும் என்றும் அவர் கூறியுள்ளார் பாரதீய ஜன சங்கத்தின் நிறுவனருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாளில் தாம் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தொலைநோக்குப் பார்வை கொண்ட தலைவர் அவர் என்றும் இந்தியாவின் பல பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை வலியுறுத்தியவர் ஷியாமா பிரசாத் முகா்ஜி என்றும் கூறியுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் விடுத்துள்ள செய்தியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி தேசியத் தலைவராக விளங்கியவர் என்றம் நாட்டின் ஒற்றுமைக்காகவும் ஒருமைப்பாட்டுக்காகவும் தனது வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் என்றும் கூறியுள்ளார்

நாடு முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வரவாற்று சின்னங்களை கற்றுலாப் பயணிகள் பார்வையிட இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

தற்போது நாடு முழுவதும் தளர்வுகள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கைள் தொடங்கியுள்ளன

உள்நாட்டு கற்றுவாப் பயணிகள் தனிமனித இடைவெளியுடன் நினைவுச் சின்னங்களை பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நினைவுச் சின்னங்கள் அமைந்துள்ள இடங்களின் நுழைவாயிலில் கைகளை குத்தம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பார்வையாளர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நினைவுச் சின்னங்கள் அமைந்துள்ள இடங்களில் சிலைகள் மற்றும் பழங்காலப் பொருட்களை தொட அனுமதிக்கப்படமாட்டாது என்று மத்திய கலாச்சாரத் துறை தெரிவித்துள்ளது

நோய்க் கட்டுப்பாட்டு மண்டலங்களில் உள்ள நினைவுச் சின்னங்கள் அருங்காட்சியகங்களை திறப்பதற்கு அமைதி அளிக்கப்படவில்லை

இதற்கான முன்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு அந்நிறுவனத்தின் வலைதளத்தில் தொடங்கியது

சென்னையில் தீவிர ஊரடங்கு நேற்றுடன் முடிவடைந்து பல்வேறு தளர்வுகள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அடுத்து பெரும்பாலான கடைகள் வணிக நிறுவனங்கள் திறக்கப்பட்டுள்ளன ஆட்டோக்கள் டாக்ஸிகள் அனுமதிக்கப்பட்ட பயணிகளுடன் இயங்குவதை காண முடிகிறது ஆனால் பேருந்துப் போக்குவரத்தும் மெட்ரோ மற்றும் புறநகர் மின்சார ரயில் சேவையும் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது காய்கறி மற்றும் மளிகைக் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது உணவகங்களில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பார்சல் சேவைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தேநீர் கடைகளிலும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பார்சல் மட்டுமே வழங்க வேண்டுமென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வணிக வளாகங்கள் தவிர இதர கடைகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வழிமுறைகளுடன் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயத்தை பாழாக்கும் வெட்டுக் கிளிகளை கட்டுப்படுத்த ராஜஸ்தான் மாநிலத்தில் விமானம் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் பணி தொடங்கியுள்ளது

ஜோத்பூர் மாவட்டத்தில் முதற்கட்டமாக இந்தப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன ஏற்கனவே ஜெய்சான்மர் மாவட்டத்தில் பாலைவனப் பகுதிகளில் வேளாண் அமைச்சகத்தின் சார்பில் தளியார் நிறுவன ஹெலிகாப்டர்கள் மூலமாக கடந்த சனிக்கிழமை பூச்சிக் கொல்லி மருந்துகள் தெளிக்கப்பட்டன ஆளில்லா சிறிய விமானங்களையும் சிறிய ஹெலிகாப்டர்களையும் பயன்படுத்திவெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது நாட்டில் ராஜஸ்தான் குஜராத் மத்தியப்பிரதேசம் உத்தரபிரதேசம் ஹரியாளா மாநிலங்களில் வெட்டுக்கிளிகளின் தாக்கம் அதிகமாக உள்ளது

இன்று மதுரையில் நோய் தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய் தொற்றை கட்டுப்படுத்த அமைச்சர்கள் மற்றும் அனைத்துத் துறை அதினாிகளும் இப்பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் மதுரையிலும் சுகாதார கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறினார் மதுரையில் முக கவசம் அணியாமல் மக்கள் வெளியில் நடமாடுவதை காண முடிந்ததாகக் கூறிய அவர் பொதுமக்கள் வீட்டைவிட்டு வெளியே வரும் போது கட்டாயம் முக கவசம் அணிய வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் சென்னையில் நோய் தொற்றை கட்டுப்படுத்த தெருவாரியாக திட்டம் வகுக்கப்பட்டு நோய் தடுப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப் பட்டுள்ளதாக அவா் தெரிவித்தாா்